என்ற செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்

நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் முடிவை அறிவிப்பதற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துவிட்டது நாட்டின் வடபகுதி முழுவதும் கடும் குளிர் வாட்டுகிறது

காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ ஆதித்யா என்ற செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் நேற்று வானொலியில் பங்கேற்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதனைத் தெரிவித்த பிரதமர் விண்வெளி ஆராய்ச்சியில் பல கட்டங்களைக் கடந்து இஸ்ரோ புதுமை படைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் நமது மூதாதையர்கள் பெற்றிருந்த விண்வெளி தொடர்பான அறிவாற்றலை நமது இளைஞர்கள் புரிந்து கொண்டு நவீன சாதனைகளுடன் அதனை பொருத்திப் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் விண்வெளி ஆராய்ச்சியில் ாடுபட்டுள்ள நமது விஞ்ஞானிகள் தங்களின் பணியில் காட்டும் ஆர்வம் போலவே நமது நாட்டின் விண்வெளி அறிவாற்றலை வளர்ப்பதிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இந்த ஆராய்ச்சி அறிவை வளர்க்க பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமைப்புகளை ஏற்படுத்தலாம் என்று அவர் யோசனை கூறினார் குறைந்த தரத்தில் உள்ள நிறுவனங்கள் தர நிர்ணய பணியில் ஈடுபடுவதை அனுமதித்ததற்காக தர நிர்ணய அமைப்புகளை இந்திய ரிசர்வ் வங்கி குறை கூறியுள்ளது

நிறுவனங்கள் தர நிர்ணய முகமைகள் வெளியிடும் தரங்கள் அடிப்படையில் நீண்டகால வங்கிக் கடன்களை பெற்றத்தரும் நடவடிக்கையில் இத்தகைய குறைந்த தர நிறுவனங்கள் ஈடுபடுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது

இந்த ஆண்டில் இந்தியா ஃபிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தை மிஞ்சி உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துள்ளது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது

திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான மஹாராஷ்ட்ர வளர்ச்சி கூட்டணி அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது புதிய அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி மும்பையில் உள்ள சட்டப்பேரவை மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது

சிவசேனா அமைச்சர்களில் முன்னாள் அமைச்சர் திரு திவாகர் ரத்தோ முன்னாள் மும்பை மேயர் திரு குனில் பிரபு முன்னாள் அமைச்சர் திரு தீபக் கார்கர் திரு பச்சு காடு ஆகியோர் இடம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள குடியுரிமை சுட்டத்திற்கு மக்கள் திருத்த ஆதரவளிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதுகுறித்து தமது டுவிட்டரில் பதிவு செய்துள்ள அவர் வெளிநாடுகளில் துன்பறுத்தலுக்கு உள்ளாகி அகதிகளாக வருவோருக்கு குடியரிமை வழங்குவதே இந்த சுட்டத்தின் நோக்கம் என்றும் யாருடைய குடியுரிமையை பறிப்பது அதன் நோக்கமல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்

தேசியக் கொடி இடம் என்படும் இடத்தில் இன்று காலை மணி ஏழு முப்பதுக்கு தேசியக் கொடியை துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷியும் மத்திய சுகாதாரம் மற்றம் குடும்பநலத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினி குமார் சவ்பேயும் தேசியக் கொடியை ஏற்றினார்கள் இது தொடர்பாக இன்று காலை மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது

தமிழக ஊரக உள்ளாட்சிக்கான இரண்டாம் கட்ட தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை ஐந்து மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும்

வாக்குச்சாவடிகளை பதற்றமான மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார் காலை ஏழு மணி முதல் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் நீண்டவரிசையில் நின்றபடி வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சேலம் மாவட்டத்தில் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அயோத்தியாபட்டினம் கெங்கவள்ளி பெத்தநாயக்கன் பாளையம் தலைவாசல் வாழப்பாடி ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்

வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்டட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார்

சேலத்திலிருந்து விஜயகுமார் விருதுநகர் மாவட்டத்தில் காலை முதலே மக்கள் மிகுந்த ஆர்வர்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதல்கட்ட தேர்தலில் பதிவாள வாக்குகளும் இன்று பதிவாகும் வாக்குகளும் வரும் வியாழக்கிழமை எண்ணப்படுகின்றன இதனிடையே ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முடிவை ஜனவரி இரண்டாம் தேதி வெளியிட தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் முடிவடைந்த பின்னரே வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தவிட்டது கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் நமது ரானுவத்தின் வடக்குப்பகுதி தளபதி வெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர்சிங் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்தார் அவருடன் சினார் படைத் தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் கே ஜே எஸ் தில்வானும சென்றார் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் பார்வையிட்டார்கள் அங்குள்ள நிலவரம் குறித்து வட்டார ராணுவ அதிகாரிகள் அவர்களுக்கு விளக்கினார்கள் தொலைவில் வாழும் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறிததும் ஊடுருவல்காரர்களைத் தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது வடமாநிலங்களில் நடுக்கும் குளிர் வாட்டுகிறது குளிர்காரணமாக ஹரியானா அரசு அனைத்துப் பள்ளிகளுக்கும் இரண்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்க முடிவு செய்துள்ளது பனிமூட்டம் காரணமாக ரயில் சாலை விமாளப் போக்குவர்தது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் பனிப்படலம் புகை மண்டலம் போல காட்சியளிக்கிறது

இது இயல்பைவிட நான்கு டிகிரி குறைவாகும் ஜம்மு கஷ்மீர் ஸ்ரீநகர் இந்த குளிர்காலத்தில் அதிகபட்ச குளிரை சந்தித்தது அங்குள்ள தால் ஏரி உறைந்து காணப்படுகிறது புத்தான்டு தினத்தில் மழையும் பளிப்பொழிவும் இருக்கக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹிமாச்சலப்பிரதேசத்திலும் பளிப்பொழிவு இருக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மத்தியப்பிரதேசும் மாநிலங்களிலும் பெரும்பாவான பகுதிகளில் கடும்குளிர் நிலவுகிறது

நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இந்த திருத்த சட்டம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று அவர்கள் தெரிவித்தார்கள் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவின் ஈஸ்ட் லண்டனில் இந்திய நேரப்படி இன்று பகல் ஒரு மணிக்கு தொடங்குகிறது